ஏழை எளிய மக்களுக்கு நீதி கிடைப்பதை காவல்துறையினர் உறுதி செய்ய வேண்டும் என குடியரசு தலைவர் திருராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார்

குல்ஸ் ரேஷ்தா கூறியுள்ளார்

நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டின் நிர்வாக முறையின் தூண்களில் ஒன்றாக இந்திய காவல் பணி உள்ளது என குடியரசு தலைவர் இருராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

காவல்துறை மீது சாதாரண மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர் என்று கூறிய அவர் மக்களுக்கு சேவை புரிவதற்காகவே காவல்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரங்கள் தரப்பட்டுள்ளதாக கூறினார் ஏழை எளிய மக்களுக்கு நீதி கிடைப்பதை காவல்துறையினர் உறுதி செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார்

ஜனநாயகத்தை மேம்படுத்துவதே காவல்துறையினரின் கடமையாகும் என திருராம்நாத் கோவிந்த் கூறினார் அரசுகள் மாறும் ஆனால் காவல்துறையினர் நிர்வாகத்தின் தொடர்ச்சியையும் அரசியல் சட்டத்தையுமே பிரதிபலிக்கின்றனர் என்று குடியரக தலைவர் கூறினார் அடிப்படை காவல்பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்ட அவர் இது மக்களை சட்டத்தை மதிப்பவர்களாக மாற்றும் என கூறினார் ஜனநாயகம் ஆழமாக வேறூன்றுவதில் நீதித்துறைக்கு முக்கிய பங்கு உண்டு என குடியரசு துணை தலைவர் திரு

அலகாபாத் உயர் நீதிமன்றத்தின் இணைப்பு கட்டிடம் ஒன்றை அவர் இன்று திறந்து வைத்து பேசினார் நீதி வழங்குவதில் சைபர் குற்றங்கள் சவாலாக விளங்குவதாகவும் இதை சமாளிக்க நீதிமன்றங்கள் ஏற்கனவே தயாராகிவிட்டதாகவும் அவர் கூறினார் வழக்குகள் அதிக அளவில் நிலுவையில் உள்ளதை குறிப்பிட்ட குடியரசு துணை தலைவர் லோக் அதாலத் கிராம நீதிமன்றங்கள் விரைவு நீதிமன்றங்கள் ஆகியவவை நன்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என கூறினார்

நீதித்துறையும் சட்டமன்றமும் இணைந்து செயல்பட வேண்டும் நீதிபதிகளை பணிநீக்கம் செய்யும் முறை குறித்து மறுஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் திருவெங்கய்ய நாயுடு கூறினார் சென்னை துறைமுகம் முதன்மை பெற வேண்டுமானால் கிடப்பில் போடப்பட்டுள்ள மதுரவாயல் பறக்கும் சாலைத் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என மத்திய அமைச்சர் திருபொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

மதுரவாயல் பறக்கும் சாலைத் திட்டம் குறித்து சென்ற வாரம் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது என்றும் கூடிய விரைவில் திடத்திற்கான அடிக்கல் நாட்டும் விழா நடைபெறும் என தாம் நம்புவதாக அவர் கூறினார்

மதுரையில் இருந்து சென்னைக்கு பகல் நேரத்தில் இயக்கப்படும் வைகை எக்ஸ்பிரஸ் போலவே சென்னையில் இருந்து மதுரைக்கு பகல் நேர ரயிலை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தென்னக ரயில்வே பொது மேலாளர் திரு குல்ஸ்ரேஷ்தா கூறியுள்ளார்

ஜம்மு காஷ்மீரில் குல்வாமா மாவட்டத்தில் இன்று அதிகாலையில் நடந்த எண்கவுண்டர் ஒன்றில் இஸ்புல் முஜாகிதின் இயக்கத்தை சேர்ந்த ஒரு பயங்கரவாதி கொல்லப்பட்டான் பயங்கரவாதி மறைந்து இருப்பது பற்றி தகவல் அறிந்த பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையை தொடக்கிய போது பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது கட்டனர் இதை அடுத்து நடந்த எண்கவுண்டரில் ஒரு பயங்கரவாதி கொல்லப்பட்டான்

இதற்கிடையில் வடக்கு காஷ்மீரில் சோப்பூர் பகுதியில் காவலர் ஒருவரை பயங்கரவாதிகள் கொன்றுவிட்டனர்

இந்த நடவடிக்கையில் ஓமன் நாட்டு கடற்படையும் பங்கேற்றது புயல் கரையை கடக்கும் முன்னரே கப்பல் ஊழியர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டனர் ஆனால் அவர்களில் பலர் வெளியேற மறுக்கவே இந்திய அரசு மற்றும் குஜராத் அரசின் வேண்டுகோளுக்கு இணங்க ஒமன் அரசு அவர்களை வலு கட்டாயமாக வெளியேற்றியது பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் புதுவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

ரஃப்பேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பாக நாடாளுமன்ற நிலைக் குழு விசாரிக்க வேண்டும் என்ற காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கை ஏற்கப்படவில்லை என முதலமைச்சர் புதுச்சேரியில் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்வதற்காக கூறினார் நிறுவனங்களிடம் இருந்து நிதி பெறுவதற்கு முதலமைச்சர் தலைமையில் குழு ஒன்று உள்ளது ஆனால் துணைநிலை ஆளுநரின் மாளிகை இதில் விதிகளை மீறி நிறுவனங்களை நேரடியாக தொடர்பு கொள்வதாக திருநாராயணசாமி குற்றம் சாட்டினார் நிறுவனங்களிடம் இருந்து பெறப்படும் நிதியை செலவழிப்பதற்கு துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை எனவும் அவர் கூறினார்

தமிழகத்தில் நெடுஞ்சாலை பணி ஒப்பந்தங்கள் தொடர்பான வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல் முறையீடு செய்யப்படும் என அஇஅதிமுக கூறியுள்ளது சென்னை அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் அமைச்சர் திருஜெயக்குமார் இதை நேற்று இரவு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இதற்கான நடவடிக்கைகளை லஞ்ச ஒழிப்பு துறை காவல்துறையினர் மேற்கொள்வார்கள் என தெரிவித்தார்

தமிழகத்தில் குறைந்த கட்டணத்தில் பேருந்துகள் இயக்கப்படுவதாக மாநில பள்ளிக் கல்வி துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் இன்று ஈரோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெரிவித்தார் தமிழக பள்ளிகளில் பாலித்தின் பொருட்கள் பயன்பாட்டை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் பாலித்தின் பொருட்களால் ஏற்படும் திமைகள் குறித்து பயிற்சி வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழக முன்னாள் அமைச்சர் பரிதி இளம்வழுதி உடல் நலக் குறைவு காரணமாக சென்னையில் இன்று காலமானார்

கஸ்டாலின் உள்ளிட்ட பல தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை கவுன்சிலுக்கு அதிக வாக்குகளுடன் இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது

சர்வதேச சமுதாயத்தின் மீதான இந்தியாவின் உறுதிபாட்டை பிரதிபலிக்கும் விதமாக இந்த வெற்றி அமைந்துள்ளது இந்தியாவில் இணைய தள சேவைகள் முடக்கப்பட மாட்டாது என தேசிய இணைய தள பாதுகாப்பு ஒருங்கிணைப்பாளர் திருகுல்ஷன் ராய் தெரிவித்துள்ளார்

தடையற்ற இணையதள சேவைகளை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது எனவும் அரசு கூறியுள்ளது தொழில் முனைவோருக்கான புதிய ஆன் லைன் பதிவு முறையை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது

விழுப்பரம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் இன்று வேலைநிறுத்தப் போராட்டத்தில் ஈடுபட்டனர்

ராதாகிருஷ்ணன் இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் வழங்கினார் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நிதியுதவி வழங்கும் நகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் ஊழலற்ற வளர்ச்சி தரும் கட்சி பிஜேபி தான் என்றார் தேர்தல் வருவதால் வேறு வழியின்றி மத்திய அரசின் மீது கட்சிகள் ஊழல் புகார் சொல்வதாக அவர் கூறினார்